கூறியுள்ளா்

வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவிததுள்ளார்

முதல் பள்ளிக்குச் செல்லலாம் என்று தமிழக அரசு கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உடற்பயிற்சி ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இண்டியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஒராண்டு நிறைவடைந்ததையொட்டி நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான கலந்தரையாடலின்போது அவர் இவ்வாறு கூறினா் தினசரி அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்கு அனைவரும் ஒதுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிட் இண்டியா இயக்கம் தற்போது மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் வழக்கமாக பெற்றோர்கள்தான் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பர்கள் என்று கறிப்பிட்ட பிரதம் ஆனால் உடற்பயிற்சியை பொறுத்தவரை குழந்தைகள்தான் பெற்றோர்களுக்கு இது குறித்து கற்றுத்தருவதாகத் தெரிவித்தார் யோகா உற்பயிற்சி நடைபயிற்சி ஒட்டப்பயிற்சி ஆரோக்கியமான உணவு நீச்சல் உள்ளிட்டவை தற்போது வாழ்வில் ஒரு அங்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

நிகழ்ச்சயில் பேசிய விளைய்டுத்துறை அமைச்சா திரு கிரண் ரிஜிஜூ இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதாகக் கூறினார் கடந்த ஒராண்டில் இந்த இ யக்க்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாகவும் அமைச்ச் தெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திரு ராமநாத் கோவிந்த் நாட்டு நலப்பணியில் சிறந்து விளங்கியவர்களுக்கான விருதுகளை இன்று வழங்கினா்

தமிழகத்திலிருந்து காரைக்குடி அழகப்பா செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் திட்ட அலுவலர் திரு கே டி லோகநாதனும் திருச்சியைச் பிசப் ஹெர்பர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் தர்ம சாஸ்தாவும் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த பிரச்சினையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக குற்றம்சாட்டினார் வேளாண் மனோதா பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இந்த நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது விவசாயிகளின் நலனுக்னக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் தற்போது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வேளாண்சார் மசோதாக்கள் அவர்களுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக இதுவரை எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் தெளிவுபடுத்தினார் வேளாண் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் ஏற்றுக்கொள்ளத் தக்கதல்ல என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் எவ்வித குறிக்கோளும் இன்றி எதிா்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்காமல் எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்டு விதம் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மசோதாக்கள் கொண்டு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் புதிய இந்தியாவின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கூறியுளளாா் இது தொடர்பாக பீனா் மாநில ஆசிரியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினா் இளைஞர்களின் முன்னேற்றத்தினை புதிய கல்விக் கொள்கை உறுதி செய்யும் என்றும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தாா்

இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கடலுதவி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடனுதவி பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடனுதவி வழங்கும் திட்டத்தின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென மென்பொருள் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை பெறுவதிலிருந்து கடனுதவி வழங்கப்படும் வரை அனைத்து நடவடிக்கைகளும் இந்த மென்பொருளின் மூலம் கண்காணிக்கப்படும்

அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பாடங்களில் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஆசிரியர் மூலம் களைவதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

குஜராத் மாநிலம் அமதாபாத்தில் தமிழ்வழி பள்ளிக்கூடத்தை மீண்டும் திறக்க நடவடிவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கஜராத் முதலமைச்சள் திரு விஜய் ருபானிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக செயல்பட்டு வந்த இந்த பள்ளி மூடப்பட்டதால் அதில் படித்த மானவர்கள் கல்வியை தொடர இயலாத நிலையில் இருப்பதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார் இந்த பள்ளிக்கான செலவினை ஏற்றுக் கொள்ள தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனினமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவா் முதலமைச்சா் மற்றும் நிபுணா் குழுவின் ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்று தெரிவித்துள்ளார்

நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நி்வாகங்கள் மற்றும் அதிகாரிகள் முழு ஆதரவு அளித்ததாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஈரோடு மாவட்டம் பவானியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் முக கவசம் அணிவது தளிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றை தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களின் தேவைகளை அறிந்து அதளை தமிழக அரசு பூர்த்தி செய்து வருவதாகவும் திரு கருப்பணன் தெரிவித்தாா்

இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு கிராஜ் சிங்கை சந்தித்த பின்னர் செயதியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனாரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்தள்ள செய்தியில் பத்திரிகை கல்வி விளையாட்டு என பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் சிவந்தி ஆதித்தனார் என்று குறிப்பிட்டுள்ளார் திருசெந்துர் அருகே அன்னாரது மணி மண்டபத்தில் உள்ள உருவச்சிலைக்கு தமிழக அரசின் ளா்பில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா்

வெப்பசலனம் ஊரணமாக தென்தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்ளை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது தபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது ஆஸ்திரேலியா வின் பிரபல கிிக்கெட் ஆட்டக்காரரும் வாணனையாளருமான டன் ஜோன்ஸ் மாரடைப்பு காரணமாக இன்று மும்பையில் காலமானார்

பிரெஞ்ச் ஓப்பள் டென்னிஸ் போட்டியின் மகளிட் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது தகுதி கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா தோல்வியடைந்தாா்